பங்கேற்பதற்காக நேபாளம் சென்றடைந்தார் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்வி கூறியுள்ளார் உயர் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை அதன் நோக்கத்தை நிறைவேற்றியிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது ஆசிய விளையாட்டு ஆடவர் ஹாக்கி போட்டி அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று நோபாளம் சென்றடைந்தார்

அந்நாட்டு அதிபர் மற்றும் இந்த உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள உள்ள தலைவா்களுடனும் பிரதமர் பேச்சு நடத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனை தொடர்ந்து பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் திரு நரேந்திரமோடி தொடக்க உரையாற்ற உள்ளார் இலங்கை அதிபர் திரு மைத்ரி பாலசிறிசேனா பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசினா ஆகியோருடனும் பிரதமர் ஆலோசனை நடத்த உள்ளார்

ரிசர்வ் வேளாண் உற்பத்தி வலுவாக இருக்குமென்றும் வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விரைவான பொருளாதார வளர்ச்சியைக் கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அடுத்த ஆண்டில் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவாகும் என்றும் தெரிவித்தார்

ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார் பந்திபூரா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அப்போது இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்தாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் வாத்தக ஒப்பந்தம் தொடா்பாள பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண்பதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கிடையே முலீட்டை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடைபெற உள்ளது

மகாராஷ்டிராவில் வேளாண் கருவிகளை வாங்குவதற்காக விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

இந்த திட்டத்தின் கீழ் டிராக்டர் வாங்குவதற்காக எஸ் சி எஸ் டி

ராக்கெட் உற்பத்தி செய்யும் பணிகளை இஸ்ரோ தனியாருக்கு வழங்க உள்ளதாக அதள் தலைவா திரு கே சிவன் கூறியுள்ளார்

அபுதாபில் நடைபெற உள்ள புத்தக திருவிழாவிள் சிறப்பு விருந்தினராக இந்தியா அறிவிக்கப்பட்டுள்ளது

ஐக்கிய அரபு எமிரேட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த ப்த்தக திருவிழா நடத்தப்பட உள்ளது இதில் இந்தியாவின் சார்பிலான அரங்கும் இடம்பெற உள்ளது இதில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்க்ப்படுகிறது

ருபாய் நோட்டுகள் தட்டுப்பாடு எதுவும் தற்போது இல்லை என்றும் திரு கர்க் தெரிவித்தார் மாற்று திறனாளிகளும் எளிதாக அணுகக்கூட வகையில் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் கூறியுள்ளார் மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து இரண்டு நாட்களாக ஆலோசனை நடத்திய பின்னர் நேற்று போபாலில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த பணிகளை உறுதி செய்வதற்கென பார்வையாளா்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினாள் மத்திய பிரதேசத்தில் உள்ள அனைத்து சட்டபேரவை தொகுதிகளிலும் ஒரு வாக்குபதிவு மையம் மகளிரை கொண்டதாக ஏற்படுத்தப்படும் என்றும் திரு ராவத் தெரிவித்தாா் கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் விள்ணப்பங்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு காப்பிட்டு நிறுவனங்களுக்கு அறிவறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன்ராதா கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார் நேற்று திருவனந்தப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரள அரசுக்கு உரிய நிதியுதவியை மத்திய அரசு வழங்கும் என்றார் தமிழகம் முழுவதும் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில தடுப்பணைகள் கட்டப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளர் சேலம் மாவட்டம் கோனேரிப்பட்டியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்

மக்கள் நலனுக்காக தமிழக அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் முதலமைச்ச் பட்டியலிட்டார் கல்வித்துறை வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இன்று திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்ளிடையே பேசிய அவர் மக்கள் நலத்திட்டங்களை முன்னிறுத்தியே அஇஅதிமுக தேர்தலை சந்திக்கும் என்றார் எந்த தேர்தல் வந்தாலும் அதில் அஇஅதிமுக வெற்றிபெறும் என்றும் திரு பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்தார் பிரதமின் குறைந்த விலை மருந்தகங்கள் பொது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றள்ளன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இந்த மருந்தகங்கள் தங்களுக்க பேருதவியாக உள்ளது என பயனாளிகள் தெரிவித்தனர்

இதற்கான அறிவிக்கையை அம்மாநில ஆளுநர் வெளியிட்டுள்ளார்

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சவுத் ஹாம்டனில் இன்று தொடங்குகிறது

ஆசிய விளையாட்டு ஆடவர் ஹாக்கி போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது ஐகர்த்தாவில் நடைபெற உள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை நான்கு மணிக்கு தொடங்குகிறது